ரியல் எஸ்டேட் மின்னணு வர்த்தக வலைதளம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்தாார்

சேலம் தலைவாசலில் அமையவுள்ள நவீன கால்நடை பூங்கா குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அமைச்சர்களுடன் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

அனைத்துத்துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து பேரிடர் முன்னேற்பாட்டு பணிகள் தயார்நிலையில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு

ஆசிய பசி

இப்பகுதிகளில் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இம்மாநாடு வகை செய்கிறது

விரைவில் நடைபெறவுள்ள இந்திய ஜப்பான் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் உச்சிமாநாடு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக தெரிகிறது அதனை தொடர்ந்து நீடித்த வளர்ச்சி தொடர்பான கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்றார்

ஹர்தீப்சிங் பூரி ரியல் எஸ்டேட் மின்னணு வர்த்தக வலைதளம் விரைவில் தொடங்கப்பட்டு வரும் ஜனவரிமாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை திரு

இந்நிலையில் இணையதளத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் உருவாக்கப்பட்டதைத் தொடர்ந்து நம் நாட்டின் கட்டுமானத்துறையின் புதிய சாதனைகளுடன் வரலாறு படைக்கும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பிரகாஷ் ஜவ்டேகர் தொழிற்சாலைகள் பொறுப்பான அக்கறையுடன் செயல்பட்டால் அவற்றிற்கு முழு சுதந்திரம் வழங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

தில்லியில் காற்றின் தர குறியீடு குறைந்து வருவதைத் தடுக்க பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ராம்நாத் கோவிந்த் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த பல்கலைக்கழகங்கள் மாணாக்கரை தயார்படுத்த வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

பல்கலைக்கழகங்கள் சமூக மாற்றத்திற்கு மலைவாழ் மக்களின் நலனுக்கு உந்துசக்தியாக திகழ வேண்டுமென்றும் குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சேலம் தலைவாசலில் அமையவுள்ள நவீன கால்நடை பூங்கா குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மாநில மீன் வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை திரு ராதாகிருஷ்ணன் பால்வளத்துறை அமைசச்ர் திரு

வேலுமணி ஆழியாறு கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீரை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

ஆரம்ப எச்சரிக்கை இயற்கை இடர்பாடு மீட்பு நடவடிக்கை மீள் குடியமர்வு தங்குமிடம் உணவு வழங்கல் என ஒவ்வொன்றிற்கும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நாற்றுக்கணக்கானோர் அதில் செயலாற்றுவார்கள் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

ராஜு பேரிடர் மேலாண்மை வருவாய் நிர்வாக ஆணையர் ஜே

இத்தகைய விழிப்புணர்வு முகாம் திருச்சியில் நாளையும் சென்னையில் நாளைமறுநாளும் திருவள்ளுரில் அதற்கு அடுத்த நாளும் அமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது

இருவரி நாமக்கல்லில் பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு

அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வாரணவாசியில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று ஆய்வு செய்தார் கிராமங்களில் டெங்கு தடுப்பு பணிகளில் ஈடுபட விரும்பும் தன்னார்வலர்கள் கிராம ஊராட்சி செயலரை தொடர்புகொள்ளலாம் என கேட்டுக்கொண்டுள்ளார்

தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் பயன்பாடற்ற ஆழ்துளை கிணறுகளை அரசு நிதியுதவியுடன் பாதுகாப்பான மழைநீர் சேகரிப்பு கிணறுகளாக மாற்றுவது குறித்த செயல்முறை விளக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்